இருப்பதாகமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

உள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

என்றுஉணவு அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார்

தமிழகத்தில் தற்போதுகூடுதலாகபால் செய்யப்பட்டுவருவதாகபால்வளத்துறைஅமைச்சா் திருராஜேந்திரபாலாஜிதெரிவித்துள்ளாா்

இதற்காகமருத்துவர்களுக்குபாராட்டுதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் நவீனதொழில்நுட்பத்தைஅரசுமருத்துவர்கள் முழுமையாகசெயல்படுத்திஆலோசனைவழங்கியதன் மூலம் தமிழகம் தொடர்ந்துமுதலிடத்தில் இருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்துவருகின்றனர்

சென்னையப் போன்றுபிறமாவட்டங்களிலும் இந்தநோய் தொற்றுபரவல் கட்டுப்படுத்தப்படும் என்றுஅப்போதுஅவர் தெரிவித்தார்

நேற்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

வேளாண்மைதொடர்பான இணையகருத்தரங்கில் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் கூடுதல் விளைபொருட்கள் ஏற்றுமதிசெய்யப்படுவதுவருவாயைஈட்டஉதவிடும் என்றதிருநிதின்கட்கரிதெரிவித்தார் வர்த்தகத்தில் வெளிப்படைத் தன்மையைஅனைத்துநாடுகுளும் கடைபிடிக்கவேண்டுமென்றுமத்தியவா்த்தகமற்றும் தொழிதுறைஅமைச்சா் திருபியூஷ்கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் வா்த்தகஅமைச்சா்கள் பங்கேற்றகூட்டத்தில் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் வர்த்தகத்தில் வெளிப்படைத் தன்மையைகடைபிடிப்பதன் மூலம் நம்பிக்கைஏற்படும் என்றுஅவர் தெரிவித்தாா்

இதபோன்றஎதி்பாராதபோிடர்களை ஒருங்கிணைந்தநடவடிக்கைகள் மூலம் வெற்றிகொள்ள முடியும் என்றும் திருபியூஷ்கோயல் குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையத்தின் முழுக்கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

நேற்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இயற்கைசீற்றங்களிலிருந்துபயிர்களைபாதுகாப்பதற்காகபிரதமாின் பயிர் காப்பீட்டுதிட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்ததிட்டத்தினைவிவசாயிகள் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளவேண்டுமென்றுசேலம் மாவட்டவேளாண் இணை இயக்குநர் திரு இளங்கோவன் கேட்டுக் கொண்டுள்ளார்

உள்ளியர்கள் யாரும் பணிநீக்கம் செய்யப்படமாட்டார்கள் என்றுஏர் இண்டியாநிறுவனம் அறிவித்துள்ளது மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மற்றும் பீகாரில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன

மாநிலத்தில் பத்துமக்கள் தொடர்பு அலுவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்

சேலம் மாநகரபகுதிகளில் வரும் வாகனங்களைசோதனைசெய்ய புதியசெயலியைமநகரகாவல் ஆய்வாள் திருசெந்தில்குமார் நேற்றுஅறிமுகம் செய்துவைத்தார்

உள்ளகோவிட் நாகர்கோவிலில் நலமையங்களில் அனுமதிக்கப்பட்டவர்கள் படிப்பதற்காகபொதுமக்களிடமிருந்துஅன்பளிப்பாகபெறப்பட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன